இதன் காரணமாக நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றம் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது இந்த புயலை அடுத்து புதுவை காரைக்கால் நாகப்பட்டினம் கடலூர் பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் மீட்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர்

இந்த புயலால் சென்னைக்கு அதிகம் தாக்கம் இருக்காது என்றாலும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக் கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்த புயல் காரணமாக சென்னை கடலூர் நாகப்பட்டினம் பாம்பன் காரைக்கால் புதுச்சேரிதூத்துக்குடி ராமேஸ்வரம் குளச்சல் ஆகிய துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கொடி ஏற்றப்பட்டுள்ளது புயல் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் மிக உயரமாக அலைகள் அடிக்கக் கூடும் என்பதால் கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன இந்தபுயல் காரணமாக புதுவை கடலூர் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாருர் தஞ்சை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் பள்ளிக் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது புயலால் பாதிக்க கூடிய மாவட்டங்களில் மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் சென்னை உட்பட இந்த மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் கஜா புயலுக்கு முன்னும் பின்னும் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழக தொழிற்துறை அமைச்சர் திரு

சம்பத்தும் விழுப்புரத்தில் சட்டத்துறை அமைச்சர் திரு

வி சண்முகமும் ஆலோசனை மேற்கொண்டனர் மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பின்னர் இந்த அமைச்சர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர்

இந்த மையங்களில் உணவு வழங்கப்படுதுடன் மருத்துவ குழுக்களும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளது புயலால் அதிக அளவு பாதிக்கப்படக் கூடிய கடலூர் நாகப்பட்டினம் திருவாருர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மீட்பு பணியாளர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இம்மாவட்டங்களில் கட்டுப்பாட்டு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மாவட்டங்களில் பயிர் சேதம் கணிசமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கஜா புயல் காரணமாக சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன திருச்சி ராமேஸ்வரம் மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது சேது எக்ஸ்பிரசும் ராமேஸ்வரம் மானாமதுரை இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது வேளாங்கண்ணி மற்றும் மன்னார்குடி மார்க்கத்தில் இருந்து சென்னைக்கு இயக்கப்படும் ரயில் சேவைகளும் தஞ்சாவூர் சென்னை இடையேயான உழவன் ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டள்ளது

கஜா புயலை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக சில இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்படலாம் என்று தமிழக அரசின் மின்துறை அறிவித்துள்ளது கஜா புயல் காரணமாக அண்ணா பல்கலைக்கழகம் இன்று திட்டமிட்டிருந்த செமஸ்ட்டர் தேர்வுகளை ரத்து செய்துள்ளது

கஜா புயலை சமாளிக்க புதுவை அரசும் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது இந்த புயலால் காரைக்கால் பகுதி அதிகம் பாதிக்கப்படலாம் என்பதால் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நிவாரணை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் நாளையும் பள்ளிக் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது மீனவர்களும் புதுவை மற்றும் காரைக்காலில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை பொது மக்களும் கடற்கரைக்கு செல்வது தடை செய்யப்பட்டள்ளது

இந்த மையங்களில் தங்க வைக்கப்படும் மக்களுக்கு உணவு வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது

ராஜன் பாலு கூறியுள்ளார் தாழ்வான பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் அதிகாரிகளும் களப்பணிகளை மேற்கொண்டு நிலைமையை கண்காணித்து வருகின்றனர் காவல் துறை தீயணைப்பு துறை பொதுப்பணித்துறை வருவாய் துறை ஆகிய துறைகள் முழு அளவில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன புதுவையில் கஜா புயலை சமாளிக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று நேரில் சென்று ஆய்வு செய்தார் பல பகுதிகளுக்கு சென்ற அவர் தடையின்றி நிவாரணப்பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் புதுவையில் அமைக்கப்பட்டள்ள புயல் கட்டுபாட்டு மையத்தையும் முதலமைச்சர் பார்வையிட்ட்டார் இந்த கள ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நாராயணசாமி கஜா புயலின் தாக்கம் கடலூர் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் மிக அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார் மீன் பிடிக்க கடலுக்குள் சென்ற புதுவை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் கரைக்கு திரும்பி விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கஜா புயல் காரணமாக புதுவையில் இருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களுர் செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன

கனமானது முதல் மிக கனமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

கஜா புயல் கரையை கடந்த பின்னர் பொது மக்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஈரமான மின்சாதனங்களை பயன்படுத்த கூடாது மழை நீர் தேங்கியுள்ள இடங்களில் செல்லும் போது பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்திருந்தால் அது முழுமையாக வடிந்த பின்னரே வீட்டிற்குள் செல்ல வேண்டும் என்றும் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் பொது மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மின் இணைப்பை சரி பார்த்த பின்னரே பயன்படுத்த வேண்டும் காய்ச்சிய நீரையே குடிக்க வேண்டும் தூய்மையான பாத்திரங்களை பயன்படுத்த வெண்டும் என்பது உள்ளிட்ட வேறு சில அறிவுரைகளையும் வானிலை ஆய்வு மையம் பொது மக்களுக்கு வழங்கியுள்ளது

புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமியின் நாடாளுமன்ற செயலர் திரு

சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்த்தை ஆட்சேபித்து திரு லட்சுமிநாராயணன் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்திருந்தார் தேசிய பத்திரிக்கையாளர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இத்தினத்தை யொட்டி புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி பத்திரிக்கை மற்றும் ஊடகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி விடுத்துள்ளார் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக கருதப்படும் ஊடகங்கள் சாமானிய மனிதர்களின் கருத்துக்களை ஆட்சியாளர்களிடம் கொண்டு சென்று சிறப்பாக பணியாற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் பத்திரிக்கையாளர்கள் பணி பாராட்டத்தக்கது என்று அவர் மேலும் தமது செய்தியில் கூறியுள்ளார்

இத்தகவலை மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் திரு சுஷீல் சந்திரா தெரிவித்துள்ளார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருமானவரி கணக்கை தாங்களாகவே முன் வந்து தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கையும் இவ்வாண்டு கனிசமாக அதிகரித்துள்ளது என்றார் மத்திய அரசின் பண மதிப்பீடு இழப்பு கொள்கை காரணமாக வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார்

ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ரய்ப்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நக்சல் தீவிரவாதம் அதன் இறுதி கட்டத்தில் இருப்பதாக கூறினார்

பாதுப்படையினரின் தீவிர நடவடிக்கை காரணமாக நக்சல் தீவிரவாதிகளின் உயிரிழப்பு அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் மாவோ தீவிரவாதிகள் வன்முறையை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் தீவிரவாதத்தை தொடர்ந்து சரணடையும் தீவிரவாதிகளுக்கு புணர்வாழ்வு சலுகைகள் கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இதன் காரணமாக நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றம் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது இந்த புயலை அடுத்து புதுவை காரைக்கால் நாகப்பட்டினம் கடலூர் பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் மீட்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுபெறுகிறது வணக்கம்